நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

புதுதில்லியில் இன்று காசநோய் ஒழிப்பு உச்சிமாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர் காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா நீண்டதூரம் பயணித்து வந்திருப்பதாக எடுத்துரைத்தார் காசநோயை புவியை விட்டே நிரந்தரமாக அகற்ற இந்த மாநாடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் காசநோயை அகற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் இதற்காக அரசு புதிய வழிமுறைகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டா்

இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

இரு அவைகளும் இன்று கூடியவுடன் காங்கிரஸ் தெலுங்குதேசம் அஇஅதிமுக தெலுங்கானா ராஷ்டிர சமிதி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் கூடி தத்தம் மாநிலங்கள் சார்ந்த பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர்

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் திரு

ஜெயக்குமா் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு

ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்கிறார் பன்வாரிலால் புரோஹித் தேனி குரங்கணி மலை தீ விபத்தில் சிக்கி மீட்கப்பட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சந்தித்து நலம் விசாரித்தார் சிகிச்சை பெற்று வருவோரின் உறவினர்களிடம் அவர் ஆறுதல் தெரிவித்தார்

உயர்கல்வித்துறை அமைச்சர் கே

ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

இவர்களில் சிலர் வாய்வழியாக உணவை உட்கொள்ள தொடங்கி விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தோல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவின் மூலம் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார்

மும்பையில் தெரிவித்துள்ளது

நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் இந்த மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கொடைக்கானலிலும் இன்றுகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மழை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ முற்றிலும் அணைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது

மழை தொடர்ச்சி அரியலூர் ஜெயங்கொண்டம் திருமானூர் தஞ்சை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது

உயிரிழந்தவர்கள் பெங்களுரை சேர்ந்தவர்கள் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது

அதனைத்தொடர்ந்து இன்றுமாலை அதிவேக ரயிலை இயக்கி அவர் ஆய்வு செய்ய உள்ளா்